மோடி அறிவித்துள்ளார்

பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மறுத்துள்ளது

உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாட்டில் சரிவிகித ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதத்தில் இந்தப் பணியாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது சமூகநலப் பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு இலவச காப்பீட்டுடன் மாதாந்திர மதிப்பூதியம் உயர்த்தப்படும் என்று அவர் கூறினார்

இந்த மதிப்பூதிய உயர்வு அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று பிரதமர் தெரிவித்தார்

பிரதமர் அறிவித்துள்ள இந்த ஊதிய உயர்வை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி வரவேற்றுள்ளார் அங்கன்வாடி மற்றும் சமூகநலப் பணியாளர்களின் சேவைகளை ஊக்குவிப்பதற்கு இது உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் வங்கிகளின் வாராக் கடன்களுக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் பொறுப்பு என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார்

இந்திய வங்கி நடைமுறைகளை முந்தைய அரசு சீரழித்து விட்டதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் ஐந்தாண்டுகாலம் நிறைவடைவதற்குள் நாட்டில் இரண்டு லட்சம் கிலோ மீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டு விடும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் தில்லி சஹரான்பூர் நெடுஞ்சாலைத் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முந்தைய ஆட்சியைவிட தற்போது தரிதகதியில் சாலைப் பணிகள் நடைபெற்று வருவதாகத் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு ஊழல் பெரும் தடையாக உள்ளது என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் பொறுப்பில் உள்ளவர்கள் வீன் ஆடம்பரத்தைக் கைவிட்டு எளிமையாக வாழ விரும்பினால் ஊழல் குறித்த சிந்தனையே எழாமல் நேர்மை தானாக வந்து சேரும் என்று தெரிவித்தார் நேர்மையாக இருப்பவர்கள் சில பிரச்னைகளை சந்திக்க வேண்டியிருந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் என ஆளுநர் கூறினார் சுவாமி விவேகானந்தர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோர் காட்டிய வாழ்க்கை நெறியை இளைய தலைமுறையினர் பின்பற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த சாலைத் திட்டப்பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணையின் போது நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக அரசு அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது அது தொடர்பான ஆதாரங்களை ஆய்வு செய்த நீதிபதிகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் தகவல்களுக்கும் அரசு அதிகாரிகளின் செயல்பாட்டுக்கும் இடையே முரண்பாடு உள்ளதாகத் தெரிவித்தனர் இதேநிலை தொடர்ந்தால் எட்டுவழிச் சாலைத் திட்டப் பணிகளுக்கு முழுமையாக தடை விதிக்க நேரிடும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர் அடுத்த விசாரணையின் போது தமிழக அரசு எட்டு வழிச்சாலைத் திட்டத்திற்காக இதுவரை மேற்கொண்ட பணிகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமென்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஆதார் அட்டை வழங்குவதற்கான பதிவு மென்பொருளை தவறாகப் பயன்படுத்தவாம் என்று வெளியான செய்திகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மறுத்துள்ளது அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தத் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் பொறுப்பற்றவை என்றும் கூறியுள்ளது சில விரும்பத்தகாத பிரிவினர் வேண்டுமென்றே மக்களின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக அந்த அஆணையம் தெரிவித்துள்ளது ஆதார் தகவல்கள் வெளியில் தெரியாதவண்ணம் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் ஆதார் அட்டைதாரர்களின் கைவிரல் ரேகை பதிவு இல்லாமல் தகவல்களை திருத்த முடியாது என்றும் தளித்துவ அடையாள ஆணையம் விளக்கமளித்துள்ளது உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாதது தொடர்பாள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலை கடந்த ஆண்டே நடத்த வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி திமுக சார்பில் திரு ஆர் எஸ் பாரதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சத்ய நாராயணன் திரு எம் சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது பஞ்சாயத் ராஜ் துறைச் செயலர் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் திரு ஹர்மந்தர் சிங் ஆகியோர் நேரில் ஆஜரானார்கள் வார்டு வரையறை செய்வது தொடர்பான அரசின் அவசர சுட்டத்திற்கு இந்த இரண்டு அதிகாரிகளும் பொறுப்பாக மாட்டார்கள் என்று அரசு வழக்கறிஞர் வாதிட்டார்

வறட்சி காலங்களில் விவசாயத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையிலான பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயத்தை பிரதான தொழிலாகக் கொண்ட இந்த மாவட்டத்தில் நுண்ணீர் பாசனத் திட்டங்களுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளான் இணை இயக்குநர் திரு செல்வசேகரன் தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப்பின் மனைவி திருமதி குல்சூம் நவாஸ் லண்டனில் காலமானார் அவரது இறுதிச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக திரு நவாஸ் ஷெரீப் அவரது மகள் மற்றும் மருமகனுக்கு பரோல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இந்த விபத்து குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிரான ஒப்பந்தப் புள்ளி முறைகேடு புகார் தொடர்பாள வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள திமுக இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வுக்குழுவை அமைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது தூத்துக்குடியில் நிலத்தடி நீர் மாசு அடைய ஸ்டெர்லைட் ஆலை மட்டும் காரணமல்ல என்ற மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கைக்கு தடை கோரிய தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மதுரை மாநகராட்சி மேலவாசல் குடியிருப்பு காலனி பகுதியில் தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணைய துணைத் தலைவர் திரு எல் முருகன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் ஐம்பது சதவீத சிறுபான்மையின மாணவர்களை சேர்க்கும் பள்ளிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்காலத் தடை விதித்துள்ளது

ஏற்கனவே மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த இங்கிலாந்து அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டையில் தங்கப்பதக்கம் வென்ற அமித் பங்கால் அர்ஜூனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்